திரு நரேந்திரமோடியை சந்தித்து தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்

தொகுப்பு பை வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா்

இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சையத் மோடி பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் சவுரவ் வர்மா ஸ்ரீகாந்த் ரித்து பர்னதாஸ் ஸ்ருதி ஆகியோர் பங்கேற்கின்றனர் இனி விரிவான செய்திகள் இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபா் திரு கோத்தபய ராஜபக்ஷே இன்று புதுதிலியில் பிரதமா் திரு நரேந்திரமோடியை சந்தித்து தற்போது ஆவோசனை நடத்தி வருகிறார் இந்த சந்திப்பின்போது வாத்தகம் தொழில் முதலீடுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ப ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்வது குறித்து இருதரப்பு பேச்சக்கள் நடைபெறும் என்று தெரிகிறது முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரு கோத்தபய ராஜபக்ஷேக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவுடனான நட்புறவை வலுப்படுத்த விரும்புவதாகக் கூறினார் இந்தியா வருவதற்கு அழைப்பு விடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் பின்னா திரு கோத்தபய ராஜபக்ஷே தில்லி ராஜ்காட்டில் மகாத்மாகாந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினா் நேற்று மாலை இந்தியா வந்த அவர் வெளியறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களை திரும்பப்பெறுவதற்கு திங்கட்கிழமை கடைசி நாளாகும்

இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான கிரண்பேடி நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டில் பல்வேறு மாவட்ட கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறை இயக்குநர்கள் கலந்து கொண்டுள்ளனர் உத்தரப்பிரதேச காவல்துறை மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் காவல் துறை அய்வு மற்றும் வளர்ச்சிப் பிரிவு இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது காவல்துறையினர் மட்டுமல்லாது சிபிஐ சிஆர்பிஎஃப் எல்லை பாதுகாப்புப்படைப் பிரிவினர் நீதித்துறை மற்றும் நுண்ணறிவுப் பிரிவு வல்லுநர்கள் ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் ஜம்மு கஷ்மீர் மக்களவை உறுப்பினரும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு ஃபரூக் அப்துல்லாவை விடுதலை செய்ய வேண்டுமென்று திமுக மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சி உறுப்பினாகள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வின் திரு தயாநிதிமாறன் கஷ்மீரில் இயல்பு நிலை இன்னும் திரும்பவில்லை என்றும் காவலில் உள்ள திரு ஃபரூக் அப்துல்லாவை விடுவிக்க வேண்டுமென்றும் வாலியுறுத்தினார் வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடிமக்கள் திருத்தச் சுட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தினர் அஸ்ஸாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிப்புன் போரா இந்த சுட்டத்திருத்தம் வடகிழக்கு மாநில மக்களின் நலனுக்கு எதிரானது என்று குற்றம்சாட்டினார் மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு உத்தவ் தாக்ரே தலைமையில் நேற்று மும்பையில் முதல் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது சிவசேனா கட்சியைச் சே்ந்த திரு ஏக்நாத் ஷிண்டே மற்றும் திரு கபர் தேசாய் காங்கிரஸ் கட்சியின் திரு பாலாசாஹிப் டொரட் திரு நிதின் ரவுத் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு ஜக்கன் பூஜ்பால் திரு ஜெயந்த் பாட்டில் ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு உத்தவ் தாக்ரே விவசாயிகளுக்கான மத்திய மாநில திட்டங்களை தமது கண்காணிப்பிலேயே செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாகக் கூறினார்

கடந்த அக்டோபர் மாதம் கடுமையாள மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலன் கருதி அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணப்படும் என்று திரு உத்தவ் தாக்ரே குறிப்பிட்டார்

சுற்றுலா தலங்களை இணைப்பதற்கு ஏற்ற வகையில் மெட்ரோ ரயில் திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் நித்தி ஆயோக்கின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சிந்துஸ்ரீ குல்வார் முன்னாள் சிறப்பு அதிகாரிகள் திரு பிரதீப்குமார் பக்கா திரு பிரபோத் சக்சேனா ஆகியோருக்கு தில்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் இதற்கான உத்தரவை இன்று பிறப்பித்தார் இரண்டு லட்சும் ரூபாய் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஜாமீன் மனுக்கள் மீது சிபிஐ பதிலளிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார் இந்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் மத்திய அமைசன் திரு ப சிதம்பரம் ஆஜா்படுத்தப்பட்டாா்

அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு பை வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொங்கல் பண்டிகையயொட்டி ஏழை எளியோருக்கு விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சா் தொடங்கி வைத்தாா்

மாசில்லா தமிழகம் திட்டத்தின் கீழ் மின்சார ஆட்டோக்களின் சேவையையும் முதலமைச்சள் கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செங்கவ்பட்டு சென்ற முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தை சற்று முன் தொடங்கி வைத்தாா் செங்கல்பட்டில் உள்ள வேம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற இதற்கான விழாவில் புதிய திட்டப்பணிகளுக்கும் முதலனமச்சர் அடிக்கல் நாட்டி நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உள்ளாட்சி தேர்தலில் வார்டு வரையறையை அதிமுக அரசு இன்னும் அறிவிக்கவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்ற உத்தரவுப்படி வரையறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மகளிர் மற்றும் ஷெடியூல்டு வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு குறித்த அறிவிப்பும் இன்னும் வெளியாகவில்லை என்றும் கூறினார் வங்கக்கடலின் தென்மேற்குப் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு கழ்ற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் சில மாவட்டங்களில் குறாவளிக் காற்றடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார்

சையத் மோடி பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டங்களில் சவுரவ் வர்மா ஸ்ரீகாந்த் ரித்து பர்னதாஸ் ஸ்ருதி ஆகியோர் பங்கேற்கின்றனர்

முஸ்தாக் அலி கோப்பைக்கான டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் தமிழகம் இன்று ராஜஸ்தானை எதிர்கொள்கிறது